நரேந்திரமோடி மத்தியஅமைச்சர்களுடன் காணொலிக் திரு காட்சிவாயிலாக இன்றுகாலைஆலோசனைமேற்கொண்டார்

நாளைதொடங்குகிறது

ஆட்டத்தில் பஞ்சாப் அணிபெங்களூர் அணியைஎதிர்கொள்கிறது

தொற்றுப்பரவலைகட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பூசிபோடுவதைவிரைவுப்படுத்துவதுஉள்ளிட்டபல்வேறுவிஷயங்கள் குறித்துபிரதமர் ஆலோசனைநடத்தியதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மிகச்சிறந்தவழக்கறிஞராகவும் அறிவில் இவர் சிறந்தவராகவும் விளங்கினார் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார்

தொற்றுபாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறுமருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தங்கிசிகிச்சைபெற்றுவருகின்றனர்

மகாராஷ்ட்ரா கர்நாடகா சத்தீஷ்கர் தில்லி தமிழ்நாடு உத்தரபிரதேசம் பஞ்சாப் கேரளாஉட்படபத்துமாநிலங்களில் தொற்றுபாதிப்பு தொடர்ந்துஅதிகரித்துவருவதாகசுகாதாரத்துறைகூறியுள்ளது

சம்பந்தப்பட்டகாப்பீட்டுநிறுவனங்கள் நோயாளிகளிடமிருந்துதேவையானசான்றிதழ்கள் பெறப்பட்டஒருமணிநேரத்திற்குள் பணமில்லாசிகிச்சைவசதியைசெய்யவேண்டும் என்று இந்தஆணையம் தெரிவித்துள்ளது இதுபற்றியவிவரங்களைகாப்பீட்டுநிறுவனங்கள் சம்பந்தப்பட்டமருத்துவமனைகளுக்குஒருமணிநேரத்திற்குள் தெரியப்படுத்தவேண்டும் என்றும் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது நாளைதொழிலாளர்கள் கொண்டாடப்படுவதைமுன்னிட்டு தினம் தமிழகமுதலமைச்சர் திருளடப்பாடிகேபழனிசாமிமற்றும் பல்வேறுஅரசியல் கட்சிதலைவர்கள் தொழிலாளர்களுக்குமேதினவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளனர்

போலந்தில் நடைபெறவுள்ளஉலகதடகளரிலேபோட்டியில் இந்தியா பங்கேற்காதுஎன்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாமற்றும் சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியா பங்கேற்கும் என்றுபேட்மின்டன் சம்மேளனம் அறிவித்துள்ளது